முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

சென்னையில் கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழா இன்று மாலை நடைபெறுகிறது

எடப்பாடி கே பழனிசாமி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை இன்று காலை திறந்து வைத்தார் மேட்டூர் அணையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் இது படிப்படியாக பத்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார் கடைமடை விவசாயிகள் பயனடையும் வகையில் அதிகளவு தண்ணீர் விடப்படும் என்றும் அவர் கூறினார்

டெல்டா மாவட்டத்தின் கால்வாய்கள் அனைத்தும் மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் கான்கிரீட் கால்வாய்களாக மாற்றப்படும் என்றார் விரைவில் தாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறிய முதலமைச்சர் இப்பயணத்தின்போது கால்நடை ஆராய்ச்சி மருத்துவம் ளிசக்தி உட்பட பல்வேறு துறை வளர்ச்சியை பார்வையிட்டு தமிழகத்தில் அவை நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்

அணை திறக்கப்பட்டதையடுத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சத்யாநகர் ஆவாரங்காடு ஜனதா நகர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளிலும் குமாரபாளையம் மணிமேகலை தெரு கலைமகள் வீதி அண்ணா நகர் காவிரி நகர் ஆகிய இடங்களிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தண்டோரா மூலம் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது

இந்நிலையில் வருவாய் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை அலுவலர்கள் பள்ளி பாளையம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் கண்காணிப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் அறிவுறுத்தியுள்ளார்

பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சேரங்கோட் இலியாஸ் பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் வெள்ள பகுதிகளில் மீட்பு நிவாரண பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்றும் நாளையும் தாம் பார்வையிடுவதாகவும் அதன் அடிப்படையில் மத்திய அரசிடம் நிதி கோரப்படும் என்றும் தெரிவித்தார்

ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளை பார்வையிட தாம் தயாராக இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு

ஜம்மு காஷ்மீர் ஆளுனர் திரு

ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை பார்வையிட எதிர்க்கட்சி தலைவர்களுடன் தாம் செல்ல இருப்பதாக கூறிய அவர் இதற்காக அரசின் விமானம் தேவையில்லை என்றும் கூறினார் பூரி மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

இதன் ஒரு பகுதியாக ஒரு கோடி குடிமக்களை துாய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் திரு

அகமதாபாத்தில் இதை தெரிவித்த இஸ்ரோ தலைவர் டாக்டர்

கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர் மேலாண்மை திட்ட முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மத்திய உணவு பொது வினியோகத்துறை கூடுதல் செயலர் மாஹி தலைமையில் இன்று ஆய்வு நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

திரைப்பட நடிகர்கள் விஜய் சேதுபதி கார்த்திக் பின்னணி பாடகர் உன்னிமேனன் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர்

சுப்புலட்சுமி விருது பின்னணி பாடகி எஸ்